புதுவையில் பேனர்கள் மற்றும் கட் அவுட்டுகள் வைக்கும் விஷயத்தில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் பொறுப்பை துணை நிலை ஆளுநரே ஏற்க வேண்டும் என்று அஇஅதிமுக கூறி உள்ளது புதுவையில் போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வர அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக சட்டமன்றக் கட்சி தலைவர் திரு அன்பழகன் கூறி உள்ளார்

மோடி ராமர்கோவில் விஷயத்தில் மக்கள் நீதித்துறையிடம் நம்பிக்க வைக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்நவீஸ் மேற்கொண்டுள்ள விஜய் சங்கல்ப் நிகழ்ச்சியின் இறுதிக் கட்டப் பேரணியில் இன்று அவர் பேசினார் ராமர்கோவில் விஷயத்தில் தேவையற்ற கருத்துக்களைக் கூறி பிரச்சனைகளை கிளப்புவோர் குறித்து மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் உச்சநீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று கூறிய அவர் இதுகுறித்த வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் கூடுதல் அமர்வுகளை நடத்துவதாகவும் தெரிவித்தார்

நாட்டை விட முக்கியமானதோ பெரியதோ ஏதுமில்லை என்ற பிரதமர் நாட்டின் பாதுகாப்பே மத்தியில் உள்ள பிஜேபியின் முக்கிய குறிக்கோள் என்றார் நாட்டின் பாதுகாப்பு விஷயத்தில் முந்தைய காங்கிரஸ் அரசு மெத்தனமாக செயல்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மின்னணு சிகரெட் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் மின்னணு சிகரெட் விற்பனை தடைக்கான அவசர சட்டத்திற்கு குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று ஒப்புதல் வழங்கி உள்ளார் இந்த இ சிகரெட் உற்பத்தி இறக்குமதி வினியோகம் மற்றும் விற்பனை தடை அவசர சட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் வழங்கியது நிகோடின் கரைசலை பேட்டரி மூலம் எரித்து புகைக்கப் பயன்படும் இந்த சிகரெட்டுகளால் உடல் நலத்திற்கு கேடு ஏற்படும் என இந்திய ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளதை அடுத்து மத்திய அரசு இந்த தடை சட்டத்தைக் கொண்டு வந்துள்ளது இந்த அவசரச் சட்டத்திற்கு மாற்றாக அடுத்த நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் மசோதா தாக்கல் செய்யப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் தெரிவித்துள்ளார் அன்பழகன் புதுச்சேரியில் திறந்த வெளி பேனர்கள் மற்றும் கட்அவுட்டுகள் வைக்கும் விஷயத்தில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் பொறுப்பை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பழகன் வலியுறுத்தினார் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரியில் பேனர்கள் வைப்பதற்கு ஏற்கனவே தடைச்சட்டம் உள்ளதாகவும் அதை அதிகாரிகள் சரியாக கடைபிடிப்பதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் முதலில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் மீது வலியுறுத்தினார் தவிர பேனர்கள் வைக்க அனுமதியளிக்கப்பட்டதாக இடங்களில் பேனர்கள் வைக்க அனுமதி ஏராளமான க மி அளித்திருப்பதாகவும் அதுவும் ஆட்சியாளர்களுக்கு வேண்டிய ஒரு சிலருக்கே அந்த ஒப்பந்தத்தை மிக குறைந்த கட்டணத்திற்கு கொடுத்துள்ளதாகவும் அதை வைத்து அவர்கள் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிப்பதாகவும் கூறினார் இந்த முறைகேட்டினால் அரசுக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் சட்டப்பேரவையில் பேனர் வைக்க தடை உள்ளதாக அறிவிக்கப்பட்டு பின்னர் அதை தளர்த்தியது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் எனவே பேனர் விவகாரத்தை துணைநிலை ஆளுநரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர் ஏற்கனவே அரசு ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கியுள்ள அனுமதியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் கூறினார்

இதை உடனடியாக கைவிட வேண்டும் என்ற அக்கட்சியின் மாநிலத் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு வி சாமிநாதன் அறிக்கை ஒன்றில் கேட்டுக் கொண்டுள்ளார்

இது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு முரணானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அரசு அறிவித்துள்ள இடங்களில் பேனர்கள் வைப்பதால் ஏற்படக் கூடிய விபத்துக்களுக்கு முதலமைச்சர் திரு நாராயணசாமியே முழு பொறுப்பேற்க வேண்டுமென்று அவர் கூறி உள்ளார் அனைத்து அரசியல் கட்சிகளும் பேனர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் அரசுக்கு ஒத்துழைப்பு அளிக்க தயாராக உள்ள போது முதலமைச்சர் இவ்விஷயத்தில் தயக்கம் காட்டுவது ஏன் என்று அவர் வினவி உள்ளார் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை மதிக்காவிட்டால் தமது கட்சி நீதிமன்றத்தில் பொது நல வழக்கு தொடரும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார்

திரு பாலாஜி தமக்கு எல்லாம் தெரியும் என்ற நினைப்பில் அரசியல் நாகரீகம் இல்லாமல் தெரிவித்துள்ள கருத்துக்கள் கண்டிக்கதக்கவை என்ற அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் கூறி உள்ளார் திரு ராஜேந்திர பாலாஜிக்கு அஇஅதிமுக முன்னணி தலைவர்களும் தமிழக முதலமைச்சரும் அரசியல் நாகரீகம் கற்றுத் தர வேண்டும் என்று அவர் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் திரு பாலாஜி தாம் தெரிவித்த கருத்துக்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறி உள்ள அவர் திரு பாலாஜி தொடர்ந்து இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அதற்கான எதிர் விளைவுகளை சந்திக்க வேண்டும் என்றும் எச்சரித்துள்ளார்

இந்த முறைகேடு தொடர்பாக திரு விஜயன் தலைமையிலான ஒரு நபர் விசாரணை ஆணையத்தின் முடிவை நடைமுறைப்படுத்த அரசு முன்வராதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் எனவே அரசு சார்பு நிறுவனங்களின் செயல்பாடுகளை முறைப்படுத்த உடனடி நடவடிக்கை தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார் தவிர ஒப்பந்தப் பணியாளர்களை பணியமர்த்தும் விவகாரத்தில் ஒப்பந்தத்தை கொடுத்து பல கோடி ரூபாய் செலவழிப்பதாகவும் அதற்கு பதிலாக பணிநிரவல் அடிப்படையில் பல்வேறு நிறுவனங்களிலுள்ள ஊழியர்களை பணியமர்த்தலாம் என்றும் அவர் கூறினார்

போலீசார் இந்த பணியை மேற்கொண்டு சாலை விபத்துக்களை தவிர்ப்பதன் மூலம் மக்களின் பாராட்டை பெற முடியும் என்று அவர் தமது வாட்ஸ் அப் செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார் சாலை பள்ளங்களை சரி செய்வதன் மூலம் விபத்துக்களை தவிர்த்து அதன் காரணமாக ஏற்படும் முதல் தகவல் அறிக்கை தயாரிப்பு விசாரணை மருத்துவ அறிக்கை மற்றும் இதுதொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகள் போன்ற வற்றை தவிர்க்க முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் வரும் மழைக் காலத்தில் இப்பணிகள் முக்கியத்துவம் பெறும் என்று கூறி உள்ள அவர் எனவே போலீஸ் துறை முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் உள்ளாட்சி பணியாளர்கள் மேற்கொள்ளும் பேனர்கள் மற்றும் கட்அவுட்டுகள் அகற்றும் பணியில் காவல் துறை அவர்களுக்கு உதவலாம் என்றும் அவர் கூறி உள்ளார்

தெற்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய வடதமிழக பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இந்த மழை பெய்யக் கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்துள்ளது

மீட்டர் மழையும் பதிவாகி உள்ளது சென்னையில் நேற்று இரவு முழுவதும் நல்ல மழை பெய்துள்ளது இந்த மழை காரணமாக நிலத்தடி நீர் மட்டம் அதிகரிக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது

அகில இந்திய மோட்டார் போக்குவரத்து காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற இந்த வேலை நிறுத்தம் காரணமாக புதுவை தமிழகத்தில் உள்ள பல்லாயிர கணக்கான சரக்கு பேருந்துகள் ஒடவில்லை

கட்சித் தலைவர் திரு ஸ்டாலின் தலைமையில் இந்த பொதுக் குழு கூட்டம் சென்னை ஒய்எம்சி மைதானத்தில் நடைபெறும் என்று அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் கூறி உள்ளார் பொதுக் குழு உறுப்பினர்கள் அனைவரும் இக்கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இக்கூட்டத்தில் கட்சி மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தெரிகிறது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடே முக்கியம் என்றும் அதன் பாதுகாப்பே மத்திய அரசின் குறிக்கோள் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார் புதுவையில் பேனர்கள் மற்றும் கட் அவுட்டுகள் வைக்கும் விஷயத்தில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் பொறுப்பை துணை நிலை ஆளுநரே ஏற்க வேண்டும் என்று அஇஅதிமுக கூறி உள்ளது புதுவையில் போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வர அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக சட்டமன்றக் கட்சி தலைவர் திரு அன்பழகன் கூறி உள்ளார்